வரவேற்றுள்ளது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற பிரதமராக திரு

கடம்பூர் ராஜு கூறியுள்ளார்

நரேந்திரமோடி கூறியுள்ளார் கட்டுமான தொழில்நுட்பம் தொடர்பான மாநாடு மற்றம் கண்காட்சியை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார்

பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் தரமான வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்ற இலக்கோடு தமது அரசு செயவ்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கட்டுமானத்துறையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது என்பதை கண்டறிவதற்கு இந்த இரண்டு நாள் மாநாடு உதவிடும் என்றும் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்தார்

நேற்று கன்னியாகுமரியில் பல்வேறு வளா்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

மதுரை சென்னை இடையேயான தேஜஸ் விரைவு ரயில் போக்குவரத்தையும் திரூ நரேந்திரமோடி தொடங்கி வைத்தாா் பின்னர் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார்

ஆந்திராவின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமது அரசு வழங்கும் என்றும் அவர் கூறினார் ஆந்திர மக்களின் நீண்டநாள் கோரிக்கையான தெற்கு கடலோர ரயில்வே மண்டலம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் திரு நரேந்திரமோடி சுட்டிக்காட்டினார் பாகிஸ்தான் வசமிருந்த இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் தாயகம் திரும்பியதையடுத்து பிரதமர் உட்பட தலைவர்கள் பலர் அவரை வரவேற்று கருத்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் திரு அபிநந்தனின் துணிச்சலை கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விடுத்துள்ள செய்தியில் இளைஞா்களுக்கு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் அபிநந்தன் திகழ்கிறார் என்று கூறியுள்ளார் விமானப்படை விமாளியின் துணிச்சலை கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார்

இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக அட்டாரி வாகா எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் அதிகாரிகள் திரு அபிநந்தனை இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் ஜம்மு காஷ்மீரைபொட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர்

நமது பாதுகாப்புப் படை வீரர்கள் இதற்கு உரிய பதிவடி கொடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் காரணமாக அந்த பகுதியில் வசித்து வந்தவா்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர்

தீவிரவாதிகளுடனாள துப்பாக்கி சண்டையின் போது ஜம்மு காஷ்மீர் காவல்துறையை சேர்ந்த இருவரும் மத்திய ரிச்வ் காவல் படையை சேர்ந்த இருவரும் உயிரிழந்தனா்

ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார் மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று அவர் இதற்கான அறிவிக்கையை பிறப்பித்துள்ளார் விமானப்படையின் மேற்குமண்டல தளபதியாக ஏர்மார்ஷல் நம்பியார் ரகுநாத் பொறுப்பேற்றுக் கொண்டார் கார்கில் போரின் போது முக்கிய பங்கு வகித்த அவர் தற்போது இப்பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ளார் மக்களவை தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது

அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்ளீர் செல்வம் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இதில் கையெழுத்திட்டனர்

பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய திரு

பன்னீா் செல்வம் தங்கள் கூட்டணியில் தேமுதிக இடம் பெறுவது குறித்து ஒரிரு நாளில் முடிவு எட்டப்படும் என்று தெரிவித்தாா் அந்த கட்சியுடனான பேச்சு வார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையே தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் கூட்டணி தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது இன்று சென்னையில் திமுக தலைவர் திரு

ஸ்டாலினை சந்தித்து இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு பாரிவேந்தர் தமது ஆதரவை தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணியில் தங்களுக்கு தொகுதி ஒதுக்குவது குறித்து திமுக அறிவிக்கும் என்றார் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற பிரதமராக திரு நரேந்திரமோடி திகழ்வதாக என்று மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலக நாடுகள் இந்தியாவை பாராட்டும் நிலையை பிரதமர் உருவாக்கியிருப்பதாக தெரிவித்தார் மத்தியில் மீண்டும் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக பிஜேபியுடன் அஇஅதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு கடம்பூர் ராஜு நம்பிக்ககை தெரிவித்தார் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளும் தன்னிறைவு பெறும் வகையில் வளா்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் வெற்றி பெற்று அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார்

செங்கோட்டையன் தெரிவித்தார்

இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு அருண் மிஸ்ரா

தீபக் குப்தா ஆகியோரடங்கிய டிவிஷன் பெஞ்ச் ஹரியானா அரசின் இந்த நடவடிக்கையை அமுதிக்க முடியாது என்றனர் இத்தகைய சட்டத்திருத்ததங்களை மேற்கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் டிவிஷன் பெஞ்ச் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலையும் மீறி ஹரியானா அரசு இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் பிரதமா் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலி மூலம் மக்களிடையே மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி தொடா்பான புத்தகத்தை மத்திய நிதியமைச்சா் திரு அருண்ஜேட்லி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார் மன் கீ பாத் வானொலியில் ஒரு புரட்சி என்ற இந்த புத்தகத்தில் பிரதமா் ஆற்றிய உரையின் தொகுப்பு இடம் பெற்றுள்ளது

நிதின்கட்கரி கூறியுள்ளார்

இந்த சாலை திட்டப்பணிகள் மூலம் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் அமைச்சர் கூறினார் வங்கிக்கடன் முறைகேடு தொடர்பான வழக்கில் ஐசிஐசிஐ வங்கியின் முன்னாள் தலைமை நிர்வாகி திருமதி சந்தா கோச்சர் வீடியோகான் நிறுவனத்தை சேர்ந்த திரு வேணுகோபால் தூத் மற்றும் பலருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கப் பிரிவினா சோதனை நடத்தினர்

சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின்கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹைதராபாத்தில் நடைபெற உள்ளது பகலிரவு ஆட்டமாக நடைபெற உள்ள இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது

முஸ்டாக் அவி கோப்பைக்கான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று மேகாலயா அணியை எதிர்கொள்கிறது

கால்பந்து போட்டியில் மும்பை அணி இன்று புனே அணியை எதிர்கொள்கிறது